ஆப்கானிஸதானில் செயல்படும் இந்து மற்றும் சீக்கிய குழுவின் தலைவர் திரு நேடன் சிங் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

ஒடிசாவில் பிரபலமான ஜெகந்நாத பூரி யாத்திரை இன்று நடைபெறுகிறது தஞ்நத முள்ளெச்சரிக்கையுடன் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு நெறிமுறைகளைப் பின்பற்றி ரத யாத்திரை மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் ஒடிசா அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார்

கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் பல்வேறு வகையான தொற்று நோய்களையும் அதனைக் கட்டுப்படுத்துவது குறித்தும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் நுகர்வோர் மோசடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு செய்திகளை அனைத்து மொழிகளிலும் குறுந்தகவல் வழியாக அனுப்புமாறு ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் செயல்படும் இந்து மற்றும் சீக்கிய குழுவின் தலைவர் திரு நேடன் சிங் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆப்கானில் வாழும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களை குறி வைத்து நடத்தப்படும் வனமுறைகள் கவலையளிப்பதாக வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் கடத்தல் தொடர்பாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுடன் வெளியுறவுத் துறை அதிகாரிகள் தொடர்பில் உள்ளதாகவும் அவரை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அவரை மீட்பதற்கு அந்நாட்டு அரசு முயற்சி எடுக்கும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார் ஒடிசாவில் பிரபலமான ஜெகந்நாத பூரி யாத்திரை இன்று நடைபெறுகிறது இந்நாளையொட்டி தக்நத முன்னெச்சரிக்கையுடன் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு நெறிமுறைகளைப் பின்பற்றி ரத யாத்திரை மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் ஒடிசா அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து பூரி மாவட்டத்தில் ஊரடங்கு பிற்ப்பிக்கப்பட்டுள்ளது ரத யாத்திரையில் பங்கேற்பதற்கு தெரிவு செய்யப்பட்டவர்க்ள மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நிகழ்வு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அதிகாரிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வாழ்த்து கூறியுள்ளார் ஒடிசாவில் மிகப் பிரபலமான பூரி ரத யாத்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது என்று கூறியுள்ளார்

முன்னதாக உச்சநீதிமன்றம் ரத யாத்திரைக்கு அனுமதி அளித்ததையடுத்து மக்கள் இதனால் மகிழ்ச்சியடைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறினார் பண்டிகையையொட்டி ஒரிசா மக்களுக்குத் தமது வாழ்த்துக்களை அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை ரஷ்ய ராணுவ தலைவர் கொசென்கோ வசிலி அலெக்சாண்ட்ரோவிச் மற்றும் ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் டாகட்ர் பி வெங்கடேஷ் வர்மா ஆகியோர் வரவேற்றனர்

இந்திய ரஷ்யா பாதுகாப்ப இருதரப்பு உடன்பாடுகள் தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார் மே மாதம் நடைபெறவிருந்த வெற்றி விழா கோவிட் தொற்று காரணத்தால் ஒத்தி வைக்கப்பட்டது

இரண்டாம் உலகப் போரில் ரஷ்ய வீரர்களின் தியாகத்தையும் இந்தியா உட்பட இதர நாடுகளின் வீரர்களின் பங்களிப்பையும் நினைவூட்டிப் பாராட்டும் வகையில் நடைபெறுகிறது கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் பல்வேறு வகையான தொற்று நோய்களையும் அதனைக் கட்டுப்படுத்துவது குறித்தும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தேசிய மருத்துவ கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுடன் நேற்று காணொளி காட்சி மூலம் பேசிய அவர்

நீரிழிவு நோய் இதய நோய் கோளாறுகள் நரம்பு மண்டல பிரச்சனைகள் என்ற அடிப்படையில் ஏராளமான ஆய்வுகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் தொற்று நோயின் தாக்கம் உலகை உலுக்கியதையடுத்து மீண்டும் அதில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியாவில் ஒரளவு தொற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் எளிமையாக இருந்ததாக கூறினார் பாரம்பரிய அறிவு அடிப்படையில் மருத்துவம் பின்பற்றப்படுவதாக கூறினார் உணவு பதனிடும் துறையில் புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உணவு பதனிடுதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கௌர் கூறியுள்ளார் உணவு பதப்படுத்துதல் முதலீட்டாளர்கள் மாநாட்டை அவர் நேற்றுத் தொடங்கி வைத்தார் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் உலகின் முன்னணி தொழில் வர்த்தகர்களுடனான ஆலோசனைகள் இந்தக் கூட்டத்தில் இடம் பெற்றன கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட காலத்தில் உணவுத் துறையில் ஏற்பட்டுள்ள சவால்கள் தென்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த துறையில் உலகம் முழுவதும் தொய்வு ஏற்பட்டதாக அவர் கூறினார் மத்திய அரசு எடுத்துள்ள முயற்சிகளால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய உணவு பதனிட்டுத் துறையில் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளாக குறிப்பிட்டார் நாட்டில் உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார்

டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் நுகர்வோர் மோசுடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு செய்திகளை அனைத்து மொழிகளிலும் குறுந்தகவல் வழியாக அனுப்புமாறு ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையில் மின்னனு முறையிலான கட்டணங்களை செலுத்தும்போது அல்லது பணபரிமாற்றம் செய்யும் போது நுகர்வோர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

ரகசிய எண்இ கடவுச் சொற்கள் அல்லது பாஸ்வர்ட் ஆகியவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்றும் இது மோசுடிகளுக்கு வழி வகுக்கும் என்று அழிவுரை கூறியுள்ளது

டெபிட் மற்றும் ப்ரிபெய்ட் அட்டை விவரங்களை பிறரிடம் தெரிவிக்கக்கூடாது என்றும் பொதுவான் இடங்களில் வைஃபய் வசதியை பயன்படுத்துவதைத் தவிர்க்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது முக்கியமான தகவல்களை தொலைபேசிகளில் சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பிரான்சில் நடைபெறும் கான்ஸ் திரைப்பட கண்காட்சி வரும் வெள்ளிக்கிழமை காணொளி காட்சி மூலம் தொடங்க உள்ளது இதில் இந்திய அரங்கை காணொளி காட்சி மூலம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தொடங்கி வைத்தார் இதில் பேசிய அவர் சர்வதேச திரைப்படங்களை இந்தியாவில் படம் பிடிப்பதற்கு எளிய வகையில் அனுமதிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் வெளிநாட்டு திரைப்பட தயாரிப்பாளர்களின் வசதிக்காக திரைப்பட துறையினருக்குத் தேவைப்படும் முன் அனுமதிகளைப் பெறுவதற்கு சிறப்பு உதவி மையங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார்

மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று நள்ளிரவு முதல் முழுஊரடங்கு அமல்படுத்தப்படவுள்ளது

கல்லணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நான்கே நாட்களில் கடைமடைக்கு வந்து சேர்ந்திருப்பது வரலாற்றிலேயே முதல்முறை என்று மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் ஜம்புவானோடையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு குறிப்பிட்ட காலத்தில் ஆறுகள் துர் வாரப்பட்டதே காரணம் என்று கூறினார்